இதபோன்ற சவாலான சுழ்நிலைகள் நம்நாட்டு மக்களின் ஒருங்கினைந்த முயற்சியால் வாய்ப்புகளாக உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

புதிய சுகாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு நாளை பிறக்கவுள்ள புத்தாண்டில் முன்னுிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் நாளை மறுநாள் கோவிட் தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இரு தினங்களுக்கு முன் ஆந்திரா அஸ்ஸாம் குஜராத் பஞ்சாப் ஆகிய நான்கு மாநிலங்களில் தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் இன்று நடைபெற்ற உயர்மட்டக் கூட்டத்தில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் நாளை மறுநாள் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களில் தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் அளைத்து மாநில தலைநரங்களிலும் மூன்று அமர்வுகளாக இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழகத்தில் இந்த ஒத்திகை ஜனவரி முதல் வாரத்தில் நனடபெற இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கருத்துக்களின் அடிப்படையில் தேர்வு தேதி இறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு பொக்ரியால் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தமிழகத்தில் பள்ளித் தேர்வுகளுக்கான அட்டவணை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டவுடன் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் கூறியுள்ளார் சென்ளை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு சஞ்ஜீப் பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார் தற்போதைய தலைமை நீதிபதி திரு ஏ பி சாஹி இன்றுடன் பணி நிறைவு பெறுவதையடுத்து தற்போது கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக உள்ள திரு சஞ்ஜீப் பானர்ஜி புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார்

கங்கச் சாவடிகளில் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்க்கும் வகையில் மத்திய அரசு ஃபாஸ்டக் முறைய அறிமுகப்படுத்தியது இதனிடையே நெடுஞ்சாலைகளில் சங்கச்சாவடிகளில் பணம் செலுத்தும் நடைமுறை அமலில் இருக்கும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது ஃபாஸ்டக் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்துவதற்காள கால விரையம் தவிர்க்கப்படும் இதன் மூலம் வாகனங்களுக்கான எரிபொருள் செலவும் மிச்சமாகும்

கர்நாடனவில் அண்மையில் நடைபெற்ற கிராம பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் பயிற்சி வழங்கப்படும் என்று அம்மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் திரு கே

ஈஸ்வரப்பா அறிவித்துள்ளார்

திரைப்படம் சின்னத்திரை படப்பிடிப்புகளில் பணி செய்யும் நபர்களின் எண்ணிக்கை உச்சவரம்பின்றி பணியாற்ற அனுமதிக்கப்படுகிறது அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் நேர கட்டுப்பாடுகளை தளர்த்தி பொது மக்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறது உருமாறிய நோய் கிருமி பரவாமல் தடுக்க புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகா தவிர பிற மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வருபவர்களுக்கு இ பதிவு முறை தொடரும் சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை தொடருவதுடன் நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் எந்தவித தளர்வுகளுமின்றி ஊரடங்கு முழுமையாக கடைப்பிடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கானும் பொங்கல் அன்று மெரினா உள்ளிட்ட அனைத்து கடற்கரைகளிலும் பொது மக்களுக்கு அனுமதி கிடையாது முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பொது மக்கள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்

அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தருணம் இது என்று திரு ராம்நாத் னோவிந்த அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பெருந்தொற்று நம் அனைவருக்கும் வாழ்க்கை குறித்து பல்வேறு பாடங்களை கற்ற தந்துள்ளதாகவும் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி சென்னையில் மெரினா பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் இன்றிரவு முழுவதாக மூடப்படுவதுடன் கேளிக்கை விடுதிகள் மற்றும் ஒட்டல்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

ஆலயங்களிலும் நள்ளிரவு வழிபாட்டிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது புத்தாண்டையொட்டி பொது நிகழ்ச்சிகள் மற்றும் மக்கள் கூடுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் இன்றும் நாளையும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது

எனினும் மாநிலங்களுக்கு இடையேயான பயணிகள் மற்றம் சரக்கு போக்குவரத்துக்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கவில்லை என்றும் தில்லி மாநில முதன்மை செயலாளர் மற்றும் அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத் தலைவர் திரு விஜய் தேவ் வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அசாம் மாநிலத்தில் தொடக்க பள்ளிகள் நாளை முதல் செயல்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய நிலையாள வழிகாட்டு நடைமுறைகள் குறித்த விரிவான அறிக்கையை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது

நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகள் திங்கள் புதன் மற்றம் வெள்ளிக்கிழமைகளிலும் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை செவ்வாய் விபாழன் மற்றும் சளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அரசின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது இந்த வழிகாட்டு நடைமுறைகள் அரசு மற்றும் தளியார் பள்ளிகளுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது

அனைத்து பள்ளி வளாங்களிலும் வாரம் ஒரு முறை கிருமிநாசினிகள் தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் தேவைகளை கருத்தில் கொண்டு முருங்கை பொடியின் ஏற்றுமதியை இந்தியா தொடங்கி உள்ளது